மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் பிறந்த தினத்தையொட்டி நடைபெறும் சா்வதேச பாரதி திருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திரமோடி காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றுகிறார்

கட்டமைப்பு வசதிகள் உள்ளதாக மத்திய சுஙாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார் விவசாயிகளின் நிலங்களை எந்தவொரு நிறுவனத்தாலும் ஆக்கிரமிக்க முடியாது என மத்திய வேளாண் அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார் ஐக்கிய அரபு எமிரேட்டில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின்

இனி விரிவான செய்திகள் மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி சர்வதேச பாரதி திருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திரமோடி காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றுகிறார் வானவில் பண்பாட்டு மையம் ஏற்பாடு செய்துள்ள இந்த நிகழ்ச்சியில் மாலை நாலரை மணியளவில் பிரதமர் உரையாற்றவுள்ளார் இவ்வாண்டுக்கான பாரதி விருதை பிரதமர் எழுத்தாளர் திரு சீளி விஸ்வநாதனுக்கு காணொலி வாயிலாக வழங்கவுள்ளார்

தில்லியில் புதிய நாடாளுமன்ற கட்டிடத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டியுள்ளதற்கு பல்வேறு தலைவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர்

பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த கட்டிடத்திற்கான அடிக்கல் நாட்டினார்

நாட்டின் ஜனநாயக வரலாற்றில் ஒரு எமல் கல்லாக இது அமையும் என்றும் அவர் கூறினார் ஜனநாயகத்தை இந்தியா உயிர் மூச்சாகவும் வாழ்க்கை முறையாகவும் கடைப்பிடித்து வருவதாக அவர் கூறினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய மக்களவைத் தலைவர் திரு ஒம் பிர்வா புதிய நாடாளுமன்ற கட்டிடம் எதிர்காலத்திற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் கொண்டிருப்பதால் மீண்டும் ஒருமுறை விரிவாக்கம் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படாது என்று கூறினார்

புதிய நாடாளுமன்ற கட்டிடத்திற்கான அடிக்கல் நாட்டப்பட்டதற்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்து பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளார் இந்திய நாடாளுமன்ற வரலாற்றில் இந்த நிகழ்வு புதிய மைல் கல் என குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு தெரிவித்துள்ளார் டுவிட்டரில் நாடாளுமன்ற புதிய கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டதற்கு அவர் வரவேற்பு தெரிவித்துள்ளார் இந்திய வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட வேண்டிய நிகழ்வாக நாடாளுமன்ற புதிய கட்டிடத்திற்கான அடிக்கல் நாட்டப்பட்ட நிகழ்ச்சி அமைந்நதுள்ளதாக உள்துறை அமைச்ச் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் டுவிட்டரில் இதுகுறித்து பதிவிட்டுள்ள அவர் பொதுமக்கள் ஜனநாயகத்தின் மீது வைத்துள்ள நம்பிக்கையின் சின்னமாக இந்த கட்டிடம் அமையும் என்று அவர் கூறியுள்ளார்

இந்த கூட்டத்தில் இந்தியா உஸ்பெஸ்கிதான் இடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து இரு தலைவா்களும் ஆலோசனை நடத்தவுள்ளனா்

தடுப்பூசி விநியோகத்தை சீரான முறையில் மேற்கொள்ள இந்தியாவில் உள்ள உலகத்தரம் வாய்ந்த ஆராய்ச்சி நிறுவனங்கள் பணியாற்றி வருவதாக அவர் தெரிவித்தார் நாட்டில் தற்போது மூன்று தடுப்பூசி சோதனைகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளதாக அவர் கூறினார்

விவசாயிகளின் நலனைக் கருத்தில் கொண்டு வேளாண் சுட்டங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாட்டின் எந்தப் பகுதியிலும் விவசாயிகள் தங்கள் விளை பொருட்களை விற்பனை செய்ய ஏதுவாக புதிய சுட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளதாகத் தெரிவித்தார் குறைந்தபட்ச ஆதரவு விலையும் மண்டி முறையும் தொடர்ந்து செயல்பாட்டில் இருக்கும் என்று அவர் கூறினார் இச்சுட்டங்கள் குறித்த விவசாயிகளின் எந்த ஒரு கோரிக்கையையும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்துக் கொள்ள அரசு தயாராக உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் விவசாயிகளின் நிலங்கள் எந்தவொரு நிறுவனத்தாலும் ஆக்கிரமிக்கப்படமாட்டாது என்று அமைச்சர் கூறினார் இந்திய வர்த்தக சபையின் வருடாந்திர மாநாட்டின் தொடக்க நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை உரையாற்றுகிறார் ஊக்கமிகு இந்தியா என்ற தலைப்பில் இந்த ஆண்டிற்கான இந்திய வர்த்தக சபை மாநாடு காணொலி காட்சி வாயிலாக நடைபெறுகிறது இதில் பல்வேறு துறையைச் சேர்ந்த அமைச்சர்கள் தொழில் துறையினர் சர்வதேச முதலீட்டாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானேர் கலந்து கொள்ளவுள்ளனர் இந்திய வர்த்தக சபையின் வருடாந்திர கண்காட்சியும் காணொலி காட்சி வாயிலாக நாளை தொடங்கவுள்ளது நாட்டில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் செயல்பாடுகள் திருப்தி அளிப்பதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் இத்துறையின் செயல்பாடுகள் குறித்து அமைச்சர் நேற்று ஆய்வு மேற்கொண்டார் இதில் சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் அறிவிக்கப்பட்ட நிதி உதவிகள் இந்நிறுவனங்களுக்கு முறையாக கொண்டு சேர்க்கப்பட்டுள்ளதற்கு அமைச்சர் திருப்தி தெரிவித்தார்

புதுதில்லியில் போட்டித் தேர்வுகள் குறித்த நிகழ்ச்சி ஒன்றில் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக அமைச்சர் நேற்று கலந்துரையாடினார் புதிய கல்விக் கொள்கைக்கான தூதுவர்களாக மாணவர்கள் திகழ வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் சிறந்த முறையில் இந்தக் கொள்கையை அமவ்படுத்துவதற்கு பெற்றோர்களும் மாணவர்களும் உதவ வேண்டுமென்று அவர் வலியுறுத்தினார்

இந்தியா அரவு நாடுகள் ஒத்துழைப்பு கவுன்சில் இடையேயான இருதரப்பு ஆலோசனைக்கு வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது காணொலி காட்சி வாயிலாக நடைபெறும் இந்த கூட்டத்தில் வெளியுறவுத்துறை இணையமைச்சு திரு வி முரளிதரன் கலந்து கொண்டு உரையாற்றவுள்ளார் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள வெளிநாட்டு வாழ் இந்தியர்களுக்கான சன்வதேச மாநாட்டின் முன்னோட்டமாக இந்த கூட்டம் நடைபெறுகிறது

இதுகுறித்து டுவிட்டரில் பதிவிட்டுள்ள அவர் மக்களிடையேயான நல்லுறவை மேம்படுத்தவும் அமைதியை ஏற்படுத்தவும் இந்த திருவிழா வழிவகுக்கட்டும் என்று அவர் கூறியுள்ளார் பைச் பையோ என் டெக் நிறுவனத்தின் தடுப்பூசியை அமெரிக்கா முழுவதும் விநியோகிப்பது குறித்து அந்நாட்டு அரசு இன்று முடிவெடுக்கவுள்ளது அந்நாட்டின் உணவு மற்றும் மருந்துகள் துறையின் வல்லுநா்கள் கூட்டம் இதற்காக இனறு கூடவுள்ளது